நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் அதிகாரப் பங்கேற்பை அரசு மேம்படுத்த எடுத்து வந்திருப்பதாகவும் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்போதும் போலத் தொடரும் என்றும் கூறினார் நாடு முழுவதும் மண்டிகள் நவீனமாக்கப் படும் என்றும் அவர் தெரிவித்தார் இப்பிரச்சனையில் பஞ்சாப் மாநில விவசாயிகள் தவறான பாதையில் இட்டுச்செல்லப் படுவதாகத் தெரிவித்த அவர் விவசாயிகளை நாடு மதிப்பதாகவும் பிரச்சனைகள் குறித்து விவசாயிகளுடன் மேற்கொண்டு பேச அரசு தயாராகவே இருப்பதாகவும் கூறினார் புரட்சிகரமான சீர்திருத்தங்களைக் கொண்டு வரும் போது கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது இயல்பானதே என்றும் பசுமைப் புரட்சி கொண்டுவரப் பட்ட காலத்தில் கூட இதேபோன்ற போராட்டங்கள் தோன்றியதாகவும் அவர் கூறினார் முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் அயராத நம்பிக்கை காரணமாகவே முக்கிய சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக அமல் படுத்த இயன்றதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் முன்பிருந்த அரசுகளும் வேளாண் துறையில் சீர்திருத்தங்கள் தேவை என்றுதான் வலியுறுத்தி வந்ததாகத் தெரிவித்த அவர் தற்போது இதற்கு நேர்மாறான நிலைப்பாட்டை எதிர்கட்சிகள் மேற்கொண்டு இருப்பதற்கு அரசியல் ஆதாயம் தேடுவதே நோக்கம் என்றார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்ன காரணம் என்பது பற்றி எதிர் கட்சிகள் பேசவே இல்லை என்றும் எல்லாவற்றையும் எதிர்ப்பதால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாட்டில் புதிதாகக் கிளம்பியுள்ள போராட்ட ஜீவிகள் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா என்னும் கண்ணுக்குத் தெரியாத எதிரியை வீழ்த்துவதில் தலைசிறந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்திய அனைவரின் முயற்சிகளையும் பிரதமர் பாராட்டினார்

இதனால் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கும் புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார்

பிரகாஷ் ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் ஆன்லைன் கல்வி வழங்கப் பட்டதால் நாட்டில் குழந்தைகள் எவருக்கும் கல்வி பாதிக்கப் படவில்லை என்றார்

தேசியப் பேரிடர் மீட்புப்படை மாநில பேரிடர் மீட்புப் படை இந்தோ திபேத்திய எல்லைக் காவல் படையினர் மற்றும் ராணுவத்தினர் உதவி மீட்புப் பணிகளில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பண்டங்கள் அடங்கிய ஆயிரம் பொட்டலங்கள் ஹெலிகாப்டர் மூலம் வினியோகிக்கப் பட்டன உத்தராகண்ட் மாநிலத்தின் காவல்துறைத் தலைவர் நேற்றுமுதல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாம் இட்டுள்ளார் மாநிலத்தின் இதர மாவட்டங்களில் இருந்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிகாரிகள் அனுப்பப்பட்டு பிரேத பரிசோதனை அறிக்கைகளை விரைந்து பெற பேரிடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கான காரணங்களைக் கண்டறிந்து எதிர்காலத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசிக்க வேண்டுமென உத்தராகண்ட் முதலமைச்சர் கூறியுள்ளார்

காரைக்கால் மேற்குப் புறவழிச் சாலைக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி புறவழிச் சாலை எனப் பெயர் சூட்டி இதற்கான பெயர்ப் பலகையை புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு நாஜிம் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர் காரைக்காலில் வருஷப்பத்து கோட்டாப்புடியில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தையும் முதலமைச்சர் திரு

நாரானயணசாமி இன்று திறந்துவைத்தார் வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர்

முன்னதாக காரைக்காலில் இன்று காலை நடைபெற்ற செல்லூர் சக்தி மாரியம்மன் கோவில் மற்றும் அய்யனார் கோவில் கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகளும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து தொடர்பாக தேர்தலைப் புறக்கணிக்கத் தயாரா என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமி எழுப்பியுள்ள கேள்வி குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடன் விவாதம் நடத்தவேண்டுமென அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதற்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக் கோரலாம் என்றும் கூறினார் இது குறித்தும் குரல் கொடுக்க திரு ரங்கசாமி தயாரா என்று திரு கந்தசாமி மேலும் வினவினார் இதற்கிடையே புதுச்சேரி தெற்கு மாநில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

சிவா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூனியன் பிரதேசத்தில் எந்தக் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் தானாக எதையம் செய்ய முடியாது என்பதால் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் வரை தேர்தலைப் புறக்கணிப்பதே நல்லது என்றும் மாநில அந்தஸ்து கோரிப் போராட இதுவே சரியான தருணம் என்றும் கூறியுள்ளார்

ரங்கசாமி ஆர்வம் காட்டுவது எப்படி என்றும் அவர் வினவியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தத்தம் தலைமையுடன் ஆலோசனை கலந்து தேர்தலைப் புறக்கணிப்பது பற்றி முடிவெடுக்க வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் தேர்தல் புறக்கணிப்பு மூலம் அரசியல் சாசன நெருக்கடி ஏற்பட்டால் மட்டுமே புதுச்சேரிக்கான மாநில அரசு கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பழைய மாணவிகள் சங்கம் இக்கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவிகளுக்கு பகல் உணவு வழங்க அமுதம் என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது வள்ளலார் சன்மார்க்க சத்திய சங்கத்தின் ஆதரவுடன் கூடிய இத்திட்டத்தை கல்வித்துறைச் செயலர் திரு அசோக் குமார் இன்று தொடக்கி வைத்தார்